அறிவியல் மேதையும் நோபல் பரிசு பெற்றவருமான சள் சி வி ராமன் கண்டுபிடித்த ராமன் விளைவை உலகிற்கு அறிமுகம் செய்த நாள் அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அறிவியலில் மகளிட் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது

நிகழ்ச்சியில் பேசிய அவர் சமூக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரும் பயனடையும் வகையில் தரமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்றா் அறிவியல் ஆய்வுகளில் மகளி் கூடுதலாக பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்ட அவர் மத்திய பல்கலைக்கழகங்களில் மகளின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டுமென்றும் கூறினார் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் அறிவியலில் ஆய்வுகளையும் புதுமைகளையும் படைப்பதற்கான சூழலை அரசு உருவாக்கியுள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் இளைஞா்கள் ஆய்வுப் பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தஞ்சாவூர் சாஸ்த்ரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற அறிவியில் தின நிகழ்ச்சியில் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலக செயலாளர் திரு அரபிந்த் மித்ரா பங்கேற்று சிறப்புரையாற்றினார்

அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழகத்தின் பேராசிரியர் டி பி சிங்கிற்கு ஜி என் ராமச்சந்திரன் விருதினை அவர் வழங்கினார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டிடங்களை வடிவமைப்பதற்கு கட்டிடக் கலை வல்லுநர்கள் முன்வர வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் உள்ள கட்டிடக் கலை மற்றும் சிற்பக் கல்லூரிக்கு இன்று சென்றிருந்த அவர் மாணவர்களிடையே உரையாற்றினார் பழங்கால கட்டிடங்கள் குறைந்த தொழில்நட்பங்கள் மற்றும் தண்னீரை பயன்படுத்தி அதிக வசதிகளை அளிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனை இக்னூல இளம் கட்டிடக் கலை வல்லுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கட்டிடம் மற்றும் சிற்பக் கலை வடிவங்கள் உலக புகழ்மிக்கவை என்று திரு வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டினார் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் இயற்கை சூழலையும் பராமரிக்கும் வகையில் நகரங்கள் வடிவமைக்கப்பட வேண்டுமென்று சூடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார் இந்திய கடலோரக் காவல்படையின் அதி நவீன ரோந்து கப்பலான ஐ சி ஜி எஸ் வரத் கப்பலை மத்திய கப்பல்துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சிக்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்திய கடலோரக் காவல்படைக்கு நாட்டின் அனைத்து துறைமுகங்களிலும் போதிய வசதிகள் செய்து னெடுக்கப்படும் என்றார் இந்திய உற்பகுதி வழியாக ஆண்டுக்கு ஒரு வட்சத்திற்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் சென்று வருவதாகவும் அவற்றுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் கடலோரக் னவல்படையின் பங்கு மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டார் கடலோரக் காவல்படையின் தலைமை ஆய்வாளர் திரு கே நடராஜன் பேசுகையில் இப்படையின் அனைத்து கப்பல்களும் ஹெலினாப்டர்களும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டவை என்று பெருமிதத்துடன் கூறினார் தமிழக முதலம்ச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை மத்திய கப்பல் போக்குவரத்து ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் திரு மன்சுக் எல் மண்டாவியா இன்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்துப்பேசினார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த சந்திப்பின்போது தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு க சண்முகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

இதும்பந்தமாக அவர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஈரானில் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் ஈரானில் மீன்பிடி கலங்களில் பணியாற்றச் சென்ற மீனவர்கள் கிஷ் சீரு உள்ளிட்ட சில துறைமுகங்களில் உதவி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இவர்களை அங்கிருந்து பத்திரமாக மீட்டு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

அரசு மருத்துவர்களுக்கு வேலை நிறுத்தப்போராட்டம் செய்ய உரிமையில்லை என்று கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக சில மருத்துவர்களை பனியிட மாற்றம் செய்து அரசு பிறப்பித்த உத்தரவுகளையும் ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற மருத்துவர்கள் வேலைநிறுத்ததைத் தொடர்ந்து சிலருக்கு பணிமாறுதல் செய்யப்பட்டது இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் குறித்து அரசு மருத்துவர்களும் மாநில அரசும் கலந்துபேசி தீர்வுனன வேண்டும் என்று கூறி வழக்குகளை முடித்துவைத்தார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கோவை மண்டல கள விளம்பர அலுவலம் சார்பில் ஒரே இந்தியா உள்ளத இந்தியா என்ற திட்டம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது இதில் கள விளம்பரத்துறை உதவி இயக்குனர் திருமதி கரீனா கலந்துகொண்டு மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவரித்தார் திறந்தவெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் தீமைகள் பற்றி கலைக்குழுவினரின் ஆடல் பாடல் மூலம் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த முனமைபொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றிபெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு காத்தவராயன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று சென்னையில் காலமானார்

இருதய அறுவை சிகிச்சைக்காக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளாா் குடியுரிமை திருத்தச்சுட்டத்திற்கு ஆதரவாகவும் அந்த சுட்டம் குறித்து தவறான பிரச்சாரம் செய்யும் எதிர்க்கட்சிகளை கண்டித்தும் பிஜேபி சார்பில் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி யின் மூத்த தலைவருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வேலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில நிர்வாகி நாராயணன் திருப்பதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்த நிலத்திற்கான தொகையை மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் திரு எல் நர்சிம் பிரசாத் பள்ளி நிர்வாகிகளிடம் இன்று வழங்கினார் மாவட்டக் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணைகளை மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இன்று வழங்கினார் மதுரை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றம் கண்காணிப்புக்குழு கூட்டத்தில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துகொண்டனர்

தமிழ் ஆட்சி மொழி சுட்ட வாரத்தின் ஒரு பகுதியாக நாகர்கோவிலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் கலந்துகொண்டு ஆட்சி மொழி வரலாறு பற்றி எடுத்துரைத்தனர் கோமாரி நோயை தடுக்க கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று தொடங்கின பவானி சாகர் அணையிலிருந்து கீழ் பவானி வாய்க்கால் பாசனத்திற்காக மூன்றாம் சுற்று தண்ணீர் இன்று முதல் திறக்கப்பட்டது

ஏற்கனவே நடைபெற்ற முதலாவது போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றிபெற்றதால் இரண்டாவது போட்டியில் வெற்றிபெற்று அல்லது ட்ரா செய்து தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் அந்த அணி களமிறங்கும்